ஐனததாதளம் கூட்டணி வெற்றி பெற்றுள்ளது ஒரு தொகுதியை பிஜேபி கைப்பற்றியது

அமலாக்கத்துறையினர் கைது செய்துள்ளனர் அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தொடங்கியுள்ளது

மூன்று மக்களவைத் தொகுதிகளுக்கு நடைபெற்ற இடைத்தேர்தலில் இரண்டு இடங்களில் காங்கிரஸ் மதச்சார்பற்ற ஜனதாதள கூட்டணி வெற்றிபெற்றுள்ளது

ராம்நகர் சட்டப்பேரவைத் தொகுதியில் மதசார்பற்ற ஜனதாதள வேட்பாளரும் அம்மாநில முதலமம்சர் திரு ஹெச் டி குமாரசாமியின் மனைவியுமான திருமதி அளிதா குமாரசாமி

பிரதமர் திரு நரேந்திர மோடி வரும் திங்கட்கிழமை வாரணாசி செல்கிறார்

வழிபாட்டுத் தலமான சார்நாத்திற்கு செல்லும் பயணத்தை இந்தப் புதிய சாலைகள் புத்த எளிமைப்படுத்தும் என்று உத்திரபிரதேச மாநில நெடுஞ்சாலைத் துறை தெரிவித்துள்ளது உலக வங்கி நிதி உதவியின்கீழ் கங்கையில் அமைக்கப்பட உள்ள நீர் வழித்தடத்தின் முதல் திட்டத்தையும் பிரதமர் தொடங்கி வைக்கிறார் மாவோயிஸ்ட்கள் மத்திய அரசின் நடவடிக்கைகளால் சரணடைந்து வருவதன் காரணமாக வன்முறை பெருமளவு குறைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார் சத்தீஸ்கரில் பெரும்பாலான இடதுசாரி தீவிரவாதிகள் சரணடைந்து வருவது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த அவர் இதற்காக அம்மாநில முதலமைச்சருக்கு பாராட்டுக்களை தெரிவித்துக்கொண்டுள்ளார் இதன்மூவம் அம்மாநிலத்தில் பாதுகாப்பு நிலைமை மேம்பட்டு வருவதாக அவர் கூறியுள்ளார் இதற்காக காவல் துறையிருனருக்கும் திரு ராஜ்நாத்சிங் பாராட்டுக்களை தெரிவித்துள்ளார் தமிழ்நாட்டில் தீபாவளிப் பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடனும் மகிழ்ச்சியுடனும் கொண்டாடப்படுகிறது மக்கள் அதிகாலையிலேயே எழுந்து நீராடி புத்தாடை அணிந்து கோவில்களுக்கு சென்று வழிபட்டு தீபாவளிப் பண்டிகையைக் கொண்டாடினர் பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் சமயபுரம் மாரியம்மன் மதுரை மீனாட்சியம்மன் உள்ளிட்ட கோவில்களில் இன்று காலை நடைபெற்ற சிறப்பு பூஜைகளில் பக்தர்கள் கலந்துகொண்டு கவாமி தரிசனம் ப செய்தனர் பட்டாககளை வெடிக்க உச்சநீதிமன்றம் விதித்துள்ள கட்டுப்பாடுகள் நடைமுறைக்கு வந்துள்ளதால் இன்றைய பகல் பொழுதில் பட்டாசு வெடிப்பது கணிசமான அளவில் குறைந்திருப்பதையே காணமுடிந்தது மாநில அரசு ஒதுக்கியுள்ள நேரத்தில் மட்டுமே பட்டாசுகளை வெடிக்க வேண்டும் என மாவட்ட நிர்வாகமும் காவல்துறையும் பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளன

உத்தரபிரதேசத்தில் தீபாவளியையொட்டி நடைபெற்ற விழாவில் தென்கொரிய அதிபரின் மனைவி கிம் ஜங் சூக் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார் வட மாநிலங்களில் தீபாவளி பண்டிகை நாளை கொண்டாடப்படுகிறது பிரதுமர் திரு நரேந்திர மோடி நாளை உத்தராகாண்ட் மாநிலத்தில் உள்ள கேதார்நாத் கோவிலுக்கு சென்று தீபாவளியையொட்டி நடைபெறும் சிறப்பு வழிபாட்டிலும் பங்குபெற்று தரிசனம் செய்ய உள்ளார் நாளை காலை விமானம் மூலம் டேராடுன் செல்லும் பிரதமர் அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் கேதார்நாத் செல்கிறார் கேதார்நாத் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை பூஜையை மேற்கொள்ளும் பிரதமர் கேதார்புரியில் நடைபெற்று வரும் பல்வேறு திட்டப்பணிகள் குறித்த செய்திப்படத்தையும் பார்வையிடவுள்ளார் அருணாச்சலப் பிரதேசம் எல்லைப்பகுதியில் பாதுகாப்புப்பணியில் ஈடுபட்டுள்ள ரானுவ வீரர்களுடன் பாதுகாப்புத்துறை அமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தீபாவளியை கொண்டாடவுள்ளார் இதற்காக இன்று புதுதில்லியிலிருந்து திபாங் மாவட்டத்தில் இந்திய பாதுகாப்பு நிலைகள் அமைந்துள்ள பகுதிக்கு சென்றுள்ளார் எல்லைக்காக்கும் பணியில் ஈடுபட்டுள்ள வீரர்களிடம் பாதுகாப்புப்படையின் தயார் நிலை குறித்தும் ராணுவக் கட்டமைப்பில் கொண்டுவரப்பட்டுள்ள நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் தளவாடங்கள் குறித்தும் வீரர்களுக்கு எடுத்துரைக்கவுள்ளதாகவும் பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்தனர்

ரானுவத்தில் வீர மரணமடைந்தவர்களின் குடும்பத்தினரையும் குழந்தைகளையும் சந்தித்து உரையாடும் பாதுகாப்புத்துறை அமைச்சர் குழந்தைகளுக்கு தீபாவளிப் பரிசுகளையும் வழங்கவுள்ளார் பஞ்சாப் வங்கி முறைகேடு வழக்கில் வைர வியாபாரி மெகுல் சோக்ஷியுடன் தொடர்புடைய நபரை அமலாக்கத்துறை இன்று கைது செய்துள்ளது ஹாங்காங்கில் இருந்து கொல்கத்தா விமான நிலையம் வந்திறங்கிய தீபக் குல்கர்னி என்பவரை கைது செய்து அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர் தீபக் குல்கர்னி ஹாங்காங்கில் மெகுல் சோக்ஷியின் போலி நிறுவனத்தை நடத்தி வந்ததாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கற்றப்புறத்தை துய்மையாக வைத்துக்கொள்வது அனைவருடைய கடமை என்று மத்திய குடிநீர் மற்றும் சுத்திகரிப்புத் துறை அமைச்சர் செல்வி உமாபாரதி தெரிவித்துள்ளார்

தூய்மைப் பணியை தொடர்ந்து மேற்கொள்ள தமது அமைச்சகம் நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக அவர் தெரிவித்தார் திடக்கழிவு மேலாண்மையை திறம்பட மேற்கொண்டு பொது மக்கள் அவற்றை விவசாயத்திற்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார்

கேரளாவில் புகழ்பெற்ற சபரிமலை ஐய்யப்பன் கோயிலில் இன்று சன்னிதானம் திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன ஸ்ரீசித்ரா அட்ட திருநாளை முன்னிட்டு இன்று நடை திறக்கப்பட்டது இதன் காரணமாக அங்கு பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது

இதனால் அங்கு பிறப்பிக்கப்பட்டுள்ள தடை உத்தரவு நள்ளிரவு வரை அமலில் இருக்கும் என காவல் துறையினர் கூறியுள்ளனர் இலங்கையில் பிரதமராக பதவியேற்றுக்கொண்ட திரு மஹிந்த ராஜேபக்ச அமைச்சரவையில் இருந்து திரு மனுச நானயக்கரா விலகியுள்ளார் திரு ரணில் விக்ரமசிங்கேவின் ஐக்கிய தேசிய கட்சியைச் சேர்ந்த திரு மனுச நானயக்கரா கடந்த வாரம் மஹிந்த ராஜேபக்சே அமைச்சரயைில் இணை அமைச்சராக பொறுப்பேற்றுக்கொண்டார் தற்போது அப்பதவியில் இருந்து விலகியுள்ள அவர் திரு ரணில் விக்ரம சிங்கேவிற்கு நாடாளுமன்றத்தில் பெரும்பான்மை இருப்பதால் அவரையே பிரதமராக ஏற்பதாக தெரிவித்து அதிபர் திரு மைத்ரிபால சிறிசேனாவிற்கு கடிதம் எழுதியுள்ளார் முன்னதாக அண்மையில் பிரதமராக பதவிப் பிரமாணம் செய்து வைக்கப்பட்ட திரு ராஜபக்சேவின் அரசுக்குத் தேவையான பெரும்பான்மை எட்டப்பட்டுவிட்டதாக அதிபர் நேற்று தெரிவித்திருந்தார் இதனிடையே இலங்கைக்கான ஐநா துதர் அலேனா பி டிப்லிப்ஸ் அந்நாட்டு நாடாளுமன்ற அவைத் தலைவர் திரு கரு ஜெயசூரியாவை சந்தித்து ஆலோசனை நடத்தியுள்ளார் அமெரிக்காவில் பிரதிநிதிகள் சபை தேர்தலுக்கான வாக்குப்பதிவு தற்போது நடைபெற்று வருகிறது

இதில் வெற்றி பெறுவதற்காக குடியரசுக் கட்சியினரும் ஜனநாயக கட்சியினரும் தீவிர பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர் வாக்குப்பதிவு முடிந்தபிறகு எண்ணிக்கை தொடங்க உள்ளது மியான்மரில் நடைபெற்ற நாடாளுமன்ற மற்றும் மாநில பேரவைகளுக்கான இடைத்தேர்தலில் பெரும்பாலான தொகுதிகளை ஆளும் ஆங் சான் சூகி தலைமையிலான கட்சி கைப்பற்றியுள்ளது

அமெரிக்கா சீனா இடையே அமைச்சர்கள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை வரும் வெள்ளிகிழமை வாஷிங்கடன்னில் நடைபெற உள்ளது அமெரிக்க வெளியுறவுத் துறை அமைச்சர் திரு மைக் பாம்பியோ மற்றும் பாதுகாப்பு துறை அமைச்சர் திரு ஜிம் மேட்டிஸ் பாதுகாப்பு குறித்தான பேச்சுவார்த்தையில் பங்கேற்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது

லக்னோவில் நடைபெற்று வரும் இப்போட்டியில் டாஸ் வென்ற வெஸ்ட் இண்டஸ் அணி பந்துவீச தீர்மானித்தது